மாதத்திற்குள் நிறைவடையும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் ஜஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி கோவா அணியை வென்றது

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து கொங்கனாபுரம் வழியாக ஒமலூர் வரை நான்குவழிச் சாலை அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

அஇஅதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் நெரூர் மற்றும் குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கதவணைகள் அமைக்கப்படும் என்றார் ஏற்கனவே மாயனூரில் ஒரு டிளம்சி தண்ணீரை தேக்கும் கதவனை உள்ள நிலையில் நஞ்சைபுகளுர் பகுதியில் புதிதாகக் கட்டப்படும் கதவணை மூவம் மேலும் ஒரு டிளம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் என்றும் அவர் கூறினார் புதிய கதவணைகள் செயல்பாட்டிற்கு வரும்போது கரூர் மாவட்டம் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத மாவட்டமாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுதவிர மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் சுரங்கப்பாதைகள் மற்றும் புறவழிச்சாலை உள்ளிட்ட பல்வேற வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜயபாஸ்கர் கூறினார் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டடத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் விவசாயிகள் வழங்கும் பாலை சேகரித்து சென்னைக்கு நேரடியாக அனுப்பி விற்பனை செய்யும் போது ஆவின் நிறுவனத்திற்கு வாபம் ஏற்படுகிறது என்றார் அதேவேளையில் பால் உப பொருட்கள் தயாரிப்பில் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட அரசு நிதியுதவி செய்து வருவதாகவும் அவர் கூறினார் தனியார் பால் நிறுவனங்கள் தேவை மற்றும் சூழலுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்து வரும் நிலையில் ஆவின் நிறுவனம் பால் உற்பத்தியாளர்கள் கொண்டுவரும் பாலை மறுக்காமல் முழுமையாக பெற்றுக் கொள்வதாகவும் திரு கே பி அன்பழகன் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்குகளை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி நேற்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கான தமிழக அரசின் நிதியுதவி மற்றும் பிறப்புச் சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார்

அரசு மருத்துவமனைகள் மற்றம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத தொலைதூர கிராமங்கள் மற்றம் அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த மினி கிளிளிக்குகள் அமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் குமாரபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதியோர் விதவை மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஒய்வூதியம் வழங்குவதற்கான ஆணைகளையும் திரு தங்கமணி பயனாளிகளுக்கு வழங்கினார் தமிழகத்தில் பிஜேபி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை கட்சித் தலைமை முடிவு செய்யும் என பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை விவசாயிகளிடம் எடுத்துக்கூறும் விதமாக பிஜேபி சார்பில் தஞ்சை மாவட்டம் கள்ளபெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற விளக்கக் கூட்டங்களில் அவர் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு முருகன் சென்னையில் அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏற்களவே உள்ள அஇஅதிமுக கூட்டணி தொடருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் எத்தனால் உற்பத்தியை பெருமளவுக்கு மேற்கொள்வது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்குள்ளார் கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் நாட்டில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகா இதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் ஏற்கனவே கரும்பு மற்றும் நெல் விளைச்சல் அதிகரித்து சர்க்கரை மற்றும் அரிசி கையிருப்பு அதிகம் உள்ள நிலையில் உபரியாகக் கிடைக்கும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலை மாற்று எரிபொருளாகப் பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமன்றி நாட்டின் எரிபொருள் தேவைகளை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்ய வழிவகுக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பணி ஒய்வு பெற உள்ள அதிகாரிகளை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக் கூடாது என சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை தேர்தல் ஆணையம் அறிவுறத்தியுள்ளது இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள ஆலோசனைக் கடிதத்தில் தேர்தல் பணியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடைய அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டத்தில் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட போது முறைகேடுகளில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு உட்பட்ட அதிகாரிகள் மற்றும் கவனக்குறைவாக பணியாற்றும் அதிகாரிகளையும் தேர்தல் பணியில் அமர்த்த வேண்டாம் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலின்போது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்பேரில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாறுதல் கொள்கையிலிருந்து விலக்களிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தடுப்பூசி தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை ஏற்கனவே தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்களும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது இந்த தடுப்பூசி கோவிட் தொற்றைத் தடுக்க தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளது

தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நீண்டநேரம் காத்திருப்பதைத் தவிர்க்க பாஸ்டேக் நடைமுறை பெரிதம் உதவிகரமாக உள்ளது என்று மத்திய சாலைப் போக்குவரத்தத்துறை செயலாளர் திரு சஞ்சீன் ரஞ்சன் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பயன்படுத்துவதற்கு எளிதான புதுப்பிக்கத்தக்க பாஸ்டேக்குகளைப் பயன்படுத்துவதால் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் நெரிசல் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இருவரிச்செய்திகள் துருக்கி நாட்டில் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்தில் கோவிட் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதையடுத்து அந்நாட்டுப் பிரதமர் திரு போரீஸ் ஜான்சன் கடும் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட அருளவாடி பகுதியில் மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹைதராபாத் அணி மும்பை அணியையும் கேரளா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன